இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியை பிரதமர் திரு நரேந்திரமோடி நானை தொடக்கி வைக்கிறார்

சாமிநாதன் தெரிவித்துள்ளார்

இறுதி நாளான இன்று வெளியிடப்பட்ட காத்மாண்டு பிரகடனத்தில் அமைதியான நீடித்த வளமான பிராந்தியமாக வங்கக் கடல் சார்ந்த பிராந்தியத்தை மேம்படுத்துவதற்கான திறம்பட்ட துடிப்பான அமைப்பாக பிம்ஸ்டெக் அமைப்பை மாற்ற பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்கள் உறுதியேற்றனர் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகளை வலுவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் தலைவர்கள் வலியுறுத்தினர் தீவிரவாத்தை வன்மையாக கண்டித்த இவர்கள் எவரும் எதற்காகவும் தீவிரவாதத்தை நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறினர் மாநாட்டு நிகழ்வுகளுக்கு இடையே இன்று தாய்லாந்து பிரதமர் திரு பிரயுத் சானோச்சான் மியான்மர அதிபர் திரு வின் மையிண்ட் ஆகியோரை பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார் நேபாளத்தின் புகழ்பெற்ற பசுபதி நாதர் ஆலய வளாகத்தில் இந்தோ நேபாள் நட்புறவு தர்மசாலையை நேபாள பிரதமருடன் இணைந்து இன்று மாலை அவர் தொடக்கி வைத்தார் புதுடெல்லி தல்கட்டோரா விளையாட்டு அரங்கில் நாளை நடைபெறவுள்ள விழாவில் இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடக்கி வைக்கிறார் அனைவருக்கும் வங்கி வசதி கிடைக்கச் செய்யும் இலக்கை விரைந்து எட்டும் வகையில் நம்பகமான அனைவருக்கும் ஏற்ற வங்கியாக இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி உருவாக்கப்படுகிறது

இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி சேமிப்பு கணக்கு நடப்புக் கணக்கு பணப்பரிமாற்றம் நேரடி ரொக்க மானியம் மற்றும் வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கு பணம் செலுத்தும் வசதிகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளது விரைவான வளர்ச்சியின் பலன்களை நாட்டின் மூலை முடுக்குகள் வரை எடுத்து செல்வதற்கான அரசின் முயற்சிகளில் மற்றொரு முக்கிய மைல் கல்லாக இந்த வங்கி அமையும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

செப்டம்பர் முதல் வாரத்தில் வங்கிகள் திறந்து இருக்கும் என்றும் வங்கிப் பணிகள் வழங்கும் போல் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

திங்கட்கிழமை நாடு தழுவிய விடுமுறை அல்ல என்றும் அன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் மட்டுமே வங்கிகள் மூடப்பட்டு இருக்கும் என்றும் மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது எல்லா மாநிலங்களிலும் ஏடிஎம் கள் முழுமையாக செயல்படும் என்றும் ஆன் லைன் மூலமான வங்கிப் பரிவர்த்தனைகளில் எந்த பாதிப்பும் இராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம் க்களில் போதிய ரொக்கப் பணம் இருப்பதை உறுதிப்படுத்தவும் அமைச்சகம் வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின இனைஞர்களை தொழில் முனைவோராக மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடக்கி தேசிய எஸ்சி எஸ்டி மையம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் மக்கள் இயக்கமாகவே மாறி இருப்பதாக மத்திய இறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுயல் ஓராம் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் எஸ்சி எஸ்டி தொழில்முனைவோருக்கு அதிநவீன வடிவமைப்பு மென்பொருள் வழங்க தேசிய சிறுதொழில் கழகத்திற்கும் எஸ்ஏபி நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பழங்குடியினர் அதிகம் உள்ள பகுதிகளில் கிடைக்கும் வனப்பொருட்கள் மற்றும் இயற்கை விவசாய பொருட்களின் விற்பனைக்கு புதிய தொழில் முயற்சிகளை இளைஞர்கள் தொடக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது ஐம்மு காஷ்மீரில் வரும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற இருப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்னைகளை தவிர்க்கும் வகையில் விசாரணைகளை ஒத்திவைக்க வேண்டும் என முன்னதாக மத்திய அரசும் ஜம்மு காஷ்மீர் அரசும் நீதிமன்றத்தில் கேட்டுக் கொண்டன

சத்தியபிரதா சாகு தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் இன்று சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளரிடம் இதை தெரிவித்தார் வாக்குச்சாடிவ அலுவலராக தகுதியுள்ளவர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை இக்கூட்டத்தில் அரசியல் கட்சியினர் முன்வைத்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழகம் தென்கொரியாவின் கேசிய பல்கலைக்கழகத்துடன் கல்வியில் ஒத்துழைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது

யோ ப்யோ யுன் புதுவை பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் தென்கொரியா வின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றான சுங்புக் பல்கலைக்கழகத்துடன் எட்டப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தினால் சிறந்த கல்வி நடைமுறைகளின் பகிர்வு கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களில் இரு பல்கலைக்கழகங்களின் மாணவர்களும் பயன்பெறுவார்கள் என்று புதுவை பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஜிப்மர் ஊழியர்களால் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களும் கேரளத்திற்கு அனுப்பிவைக்கப்பட்டுள்ளன

புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் செயல்பாடுகளை சீரமைக்கவும் மேற்பார்வை செய்யவும் உயர்நிலைக் குழு ஒன்றை அமைக்கக் கோரி மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜேயி நட்டா விற்கு கடிதம் எழுதப்படும் என மாநில பிஜேபி தலைவர் திருவி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மத்திய அரசு ஏராளாமான நிதி வழங்கியும் ஜிப்மர் நிர்வாகம் சரியாக செயல்படாததால் மத்திய அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் நோயாளிகளுக்கு எதிரான நிலைமைகளை திப்மர் நிர்வாகம் மாற்றாவிட்டால் பிஜேபி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜிப்மர் வளாகத்தில் வணிக முத்திரை இல்லாத மலிவு விலை மருந்து விற்பனை கடை திறக்கவும் மத்திய ககாதார அமைச்சருக்கும் கடிதம் எழுதப்படும் என அவர் தெரிவித்தார்

பி எஸ் இடங்களை அரசுக் கோட்டாவிற்கு பெறும் வகையில் சட்டம் இயற்ற தவறியதற்கு லஞ்சமே காரணம் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சியின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

புதுவையில் உள்ள நிகர்நிலை மட்டுமே பல்கலைக்கழகங்களில் கிடைத்து வந்த இடங்களையும் அரசு இழந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார்

அன்பழகன் தெரிவித்தார்

புதுவையில் முன்னாள் அமைச்சர் ஏ காசிலிங்கம் முத்தியால்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு காலமானார்

சண்முகம் தலைமையிலான காங்கிரஸ் அஇஅதிமுக கூட்டணி அரசில் சமுகநலத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர்

போக்குவரத்து பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு இவர்கனை கைது செய்தனர்

வடஇந்தியாவைச் சேர்ந்த நால்வர் ஆன்லைன் மூலம் இந்த மோடியில் ஈடுபட்டதாகவும் தெரியவந்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடதமிழக மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்திய ஆடவர் ஸ்குவாஷ் அணியினர் வெண்கலப் பதக்கம் வென்றனர்

நரேந்திரமோடி உள்ளிட்ட பிம்ஸ்டெக் தலைவர்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்டது இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியை பிரதமர் திரு நரேந்திரமோடி நானை தொடக்கி வைக்கிறார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் தென்கொரியாவின் சுங்புக் தேசிய பல்கலைக்கழகத்துடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் செயல்பாடுகனை சீரமைக்க மத்திய சுகாதார அமைச்சருக்கு கடிதம் எழுதப்படும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார்